அரசை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் கோவிட் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சருடன் தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோர் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளனர் கோவிட் நோய் தொற்று அதிகமுள்ள மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்தினார் உலக புத்தக தினம் இன்று கொண்டாடப்பட்டது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று மும்பை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

இது தொடர்பாக பிரதம் திரு நரேந்திரமோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தடுப்பூசி இயக்கம் நடைபெறும் ஒவ்வொரு இடத்திலும் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி போடுவது பாதிக்கப்படாமல் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரெம்டெசிவிர் மருந்தினை தயாரிக்கும் நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ள மாநிலங்களுக்கு விற்பனையில் முன்னுரிமை வழங்க தேசிய மற்றும் சில மாநில ஒழுங்குமுறை ஆணையங்கள் உத்தரவிட்டிருப்பதாக தெரிய வருகிறது இதனை மத்திய அரசு கண்காணித்து அனைத்து மாநிலங்களுக்கும் ரெம்டெசிவிர் மருந்து சீராக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்று முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவிட் தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற செங்கல்பட்டில் உள்ள ஒருங்கிணைந்த தடுப்பூசி உற்பத்தி நிறுவனத்தின் மீது தனிகவனம் செலுத்துமாறும் பிரதமரை முதலமைச்சா் கேட்டுக் கொண்டார் நிறுவனத்தில் நிலுவையில் உள்ள சில பணிகளை விரைந்து முடித்தால் உற்பத்தியை இந்த உடனடியாக தொடங்க முடியும் என்பதால் இதற்குத் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

அனைத்து மாநிலங்களும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டால் உயிர்காக்கும் மருந்துகளின் பற்றாக்குறை இருக்காது என்று பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் ஆக்ஸிஜன் விநியோகம் குறித்து மாநிலங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் ஆக்ஸிஜன் உற்பத்தியை அதிகரிக்குமாறு கூறியிருப்பதாகவும் இதற்காக மத்திய அரசின் பல்வேறு துறைகள் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் கூறினார் இந்திய ரயில்வேயும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை பல மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்வதாகவும் அதேபோல இந்திய விமானப்படை மூலமும் ஆக்ஸிஜன் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தக் கூட்டத்தில் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்திஷ்கா் கேரளா குஜராத் ராஜஸ்தாள் கா்நாடகா மாநிலங்கள் மற்றும் தலைநகா் தில்லி பிரதேசம் ஆகியவற்றின் முதலமைச்சா்கள் பங்கேற்றனா் தமிழகத்தின் சார்பில் தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்

பின்னர் பிற்பகலில் நாட்டின் முன்னணி ஆக்ஸிஐன் உற்பத்தியாளர்களுடனும் காணொலி காட்சி மூலம் பிரதமர் பேச்சு வார்த்தை நடத்தினார்

இந்த சந்திப்பின் போது மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் காவல்துறை தலைவர் திரு ஜே கே திரிபாதி ஆகியோர் உடனிருந்தனர்

உலக புத்தக தினம் இன்று கொண்டாடப்பட்டது புத்தகங்கள் படிப்பது வெளியிடுவது காப்புரிமை பெறுவது ஆகியவற்றை மேம்படுத்தும் விதமாக உலக புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது

இந்த நாளையொட்டி தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத் தலைவர் திரு சண்முகம் பேசுகையில் தமிழகத்தில் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதாக தெரிவித்தார்

மாவட்டச் செய்திகள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிப்பது குறித்த பொதுமக்கள் கருத்து கேட்புக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கே செந்தில்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது

குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வாக்கு எண்ணிக்கை அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது

புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே உள்ள தாழ்பாய் கண்மாயில் மீன்பிடித் திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது